திரு பிநட்டாகூறியிருக்கிறார்

மதவேறபாடின்றிஅனைத்தரப்பினரின் மாண்புகளையும் திமுகபாதுகாக்கும் என்றுஅதன் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலசட்டப்பேரவைத்தேர்தலுக்கானமுதற்கட்டவாக்குப்பதிவு நாளைநடைபெறுகிறது

மேலும் வலுப்பெறும் எனகூறியுள்ளார்

தமிழகசட்டப்பேரவைதேர்தலுக்குபத்துநாட்களேஉள்ளநிலையில் பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் மற்றம் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடந்துள்ளது

மக்களின் பாதுகாவலனாகபிஜேபிவிளங்குகிறதுஎன்றும் மத்தியபட்ஜெட்டில் தமிழ் தமிழகத்திற்குஅதிகமாகநிதிஒதுக்கப்பட்டுள்ளதுஎன்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமி சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டார் விருதநகர் மாவட்டம் திருக்கழியில் வாக்குசேகரித்தஅவர் தாமிரபரனிகுடிநீர் திட்டம் காவிரி குண்டாறுதிட்டம் ஆகியவை மூலம் அப்பகுதியில் நீர்வளம் பெருகும் என்றுகூறினார் கைத்தறிமற்றம் விசைத்தறிநெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கியகடன் தள்ளுபடிசெய்யப்படும் என்றும் அவர்களுக்குநலவாரியம் அமைக்கப்படும் என்பனஉள்ளிட்டபல்வேறுவாக்குறதிகளைஅவர் வழங்கினர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பெரும்பான்மை சிறபான்மைஎன்றபேதமின்றிஅனைத்தமதங்களின் மான்புகளையும் திமுகபாதுகாக்கும் என்றுகூறினார்

மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலசட்டப்பேரவைத்தேர்தலுக்கானமுதற்கட்டவாக்குப்பதிவு நாளைநடைபெறுகிறது

இந்ததொகுதிகளில் பிரச்சாரம் நேற்றுமாலையுடன் நிறைவடைந்தது

ஐதராபாதில் சர்தார் வல்லபாய் படேல் தேசியகாவல்துறைஅகாடமியில் நடைபெற்றவிழாவில் பேசியஅவர் சென்னைஐடியில் உள்ளதகவல் தொழில்நுட்பவல்லுநர்களுடன் தேர்தல் னைந்து இதற்கானவழிமுறைகளைகண்டறிந்துவருவதாககூறினார் மின்ன்னுவாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறபடிகள் ஏற்படவாய்ப்பில்லைஎன்றுஅவர் திட்டவட்டமாகதெரிவித்தார் சட்டப்பேரவைத் தேர்தலை சுமூகமாகநடத்துவதுகுறித்து அங்கீகரிக்கப்பட்டஅரசியல்கட்சிபிரதிநிதிகளுடன் மாநிலதலைமத்தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாஹூ இன்றுதலைமைச்செயலகத்தில் ஆலோசனைநடத்தினார் நடத்தைநெறிமுறைகளைகட்சிகள் தவறாமல் பின்பற்றவேண்டும் என்றுஅவர் கேட்டுக்கொண்டார் நடைபெறவுள்ளசட்டப்பேரவைத்தேர்தலில் வாக்குச்சீட்டுமுறையபயன்படுத்தஉத்தரவிடமுடியாதுஎன்றுசென்னைஉயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தின்போதும் வாக்குப்பதிவின்போதும் கோவிட் தடுப்பு நெறிமுறைகளைகண்டிப்புடன் பின்பற்றஉத்தரவிடக்கோரியமலுவைவிசாரித்ததலைமைநீதிபதிதலைமையிலானஅமர்வு பிரச்சரத்தின்போதுகோவிட் தொற்றுபரவல் தடுப்பு நெறிகளைபின்பற்றுமாறுவாக்காளர்களிடம் கேர்கல் விழிப்புணர்வைஏற்படுத்தவேண்டும் என்றுவேட்பாளர்களுக்குஅறிவுரைவழங்கியது இது தொடர்பாகஏற்களவேமாநிலஅரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளதைஅந்தஅமர்வு கட்டிக்காட்டியது ஊடகங்கள் வாயிலாகவும் இது குறித்தவிழிப்புணர்வைஏற்படுத்திதொற்றுமேலும் பரவாமல் தடுக்கவேண்டும் எனஉத்தரவிட்டநீதிபதிகள் வழக்கைமுடித்துவைத்தனர்

எனவேதற்காலிகமாக இதனைநிறத்திவைப்பதற்குதேவையில்லைஎன்றும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்தநன்கொடைகள் தொடர்பானவிவரங்களைஉச்சநீதிமன்றத்தில் ரகசியமாகசமர்ப்பிக்கவேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

டாக்காவிமானநிலையத்தில் அவரைஅந்நாட்டுபிரதமர் திருமதிஷேக் அசீனாஅன்புடன் வரவேற்றார் அங்குரானுவத்தினரின் அணிவகுப்பு மரியாதையைபிரதமர் ஏற்றுக்கொண்டார்

பங்களாதேஷ் பயணம் குறித்துடிவிட்டரில் செய்திவெளியிட்டுள்ளபிரதமர் இருநாடுகளுக்கும் இடையே உள்ளநட்புறவை தமதுபயணம் வலுப்படுத்தம் என்றுகூறியுள்ளார்பங்களாதேஷின் மகத்தானவளர்ச்சிபயணத்திற்கு இந்தியாதொடர்ந்துஆதரவு அளிக்கும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார்

மதுரைசட்டக்கல்லூரி அருகேபறக்கும் படையினர் வாகன்சோதனையில் ஈடுபட்டனர் நீலகிரிமாவட்டம் குன்னூரில் தேர்தல் அலுவலர்களுக்கானபயிற்சிவகுப்பு இன்றுநடைபெற்றது

கேளல் ராகுல் சிறப்பாகவிளையாடிசதமடித்தார்